வலுப்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

பாகிஸ்தான் பகுதியில் அமைந்துள்ள கர்தார்பூர் ஷாகிப்ளப ஒட்டிய எல்லைப்பகுதியில் நவீன வசதிகளை ஏற்படுத்தித்தர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

பழனிச்சாமி இன்று பிரதமரிடம் நேரில் வலியுறுத்தினார்

இந்த திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கான சமையல் எரிவாயு வாகனங்களுக்கான ளரிவாயு ஆகியவை குழாய் மூலம் விநியோகம் செய்யப்படும் இந்த திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும்போது இரண்டு கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் வரவிருக்கும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்குப் பதிலாக வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமா்வு மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்பு உள்ளது என்ற மனுதாரா் தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்தது எந்த ஒரு எந்திரமும் அதன் நடைமுறையும் பயனுள்ள வகையிலும் முறைகோடாகவும் பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் அனைத்து இடங்களிலும் சந்தேகம் எழுவது வாடிக்கை என்றும் தெரிவித்தனர் பாகிஸ்தான் பகுதியில் அமைந்துள்ள கர்தார்பூர் ஷாகிப் பகுதியில் இந்தியாவில் இருந்து வரும் சீக்கிய யாத்ரீகர்கள் ஆண்டு தோறும் சென்று வழிபடுவதற்கு உகந்த சூழ்நிலையை அந்நாட்டு அரசு ஏற்படுத்தி தரவேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது இன்று புதுதில்லியில் நடைபெற்ற பமத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாகிஸ்தானை வலியுறுத்தி தீர்மானம நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சீக்கிய சமுதாயத்தினரின் உணர்வுகளை புரிந்துகொண்டு கர்தார்பூர் ஷாகிப் பகுதியில் அமைதியான முறையில் வழிபாடு நடத்துவதற்கு உகந்த சூழ்நிலையை பாகிஸ்தான் ஏற்படுத்தி தரவேண்டும் என்று அவர் கூறினார் அப்பகுதியில் இந்திய அரசின் உதவியுடன் சீக்கிய யாத்ரீகர்களுக்கு நவீன வசதிகளை செய்து தரவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அருண்ஜேட்லி கூறினார்

வரவாற்று சிறப்பு மிக்க சுல்தான்பூர் லோடி நகரத்தை சீர்மிகு நகரங்கள் பட்டியலில் இணைத்து நவீன வசதிகளை மேம்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது குருநானக் தேவ் ன் வாழ்க்கையை சித்தரிக்கும் வகையில் பிந்த் பே நானக் கல்தான்பூரில் அமைக்கப்படும் என்றும் அங்குள்ள ரயில் நிலையம் தரம் உயர்த்தப்பட்டு வசதிகள் அதிகரிக்கப்படும் என்றும் திரு அருண்ஜேட்லி தெரிவித்தார் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினா் பட்டியலில் துணைப்பட்டியல் தயாரிப்பது குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவின் பதவிக்காலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் இன்று பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முடிவின்படி அடுத்த ஆண்டு மே மாதம் வரை இந்த குழுவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள குருத்வாரா தா்பாா் சாகிபுக்கு யாத்ரிகா்கள் கமுகமாகவும் எளிதாகவும் சென்றுவர வசதியாக மத்திய அரசின் நிதி உதவியுடன் இந்திய எல்லை வரை பெருவழித்தடம் ஒன்றை அமைக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இது தவிர சுகாதார சேவைகள் தொடர்பாக தேசிய அளவிலும் மாநில அளவிலும் புதிய கவுன்சில் ஒன்றை அமைக்க வகை செய்யும் மசோதாவுக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது

ஒவ்வொரு மாதமும் பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த நிகழ்ச்சி மூவம் தமது அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்த முக்கியமான தகவல்களை பகிர்ந்தகொள்கிறார்

தமிழகத்தில் கஜ புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு விரவில் அனுப்பி வைக்கப்படுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காலை புதுதில்லியில் பிரதமரை சந்தித்த பின் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் இந்த தகவலை தெரிவித்தாா்

நிவாரணப் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்களுக்கு இயல்பு நிலை திரும்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட திருவாருர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளை ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் இன்று ஆய்வு செய்தார் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலையில் உள்ள காசாங்குளம் என்ற இடத்தில் இன்று காலை ஆய்வு மேற்கொண்ட அவர் சாய்ந்து கிடந்த மின் கோபுரங்களை பார்வையிட்டார் ஆளுநருடன் மாநில உணவுத்துறை அமைச்ச் திரு காமராஜ் மாவட்ட ஆட்சியர் திரு நிர்மல்ராஜ்

கஜ புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரண மற்றும் சீரமைப்புப் பணிகளை மாநில அமைச்சா்கள் இன்றும் பார்வையிட்டனா் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் நகராட்சிப் பகுதிகளில் நிவாரணப் பணிகளை பார்வையிட்ட வளத்துறை அமைச்சா் திரு திண்டுக்கல் சீனிவாசன்

பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சீரமைப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திலும் அமைச்சாகள் திரு ஓ எஸ் மணியன் திரு தங்கமணி திரு வேலுமணி திரு எம் சி சம்பத்

பாடப்புத்தகங்களை இழந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புதிய புத்தகங்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பிண்ணையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளைக் கேட்டறிந்தனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்குத் தேவையான குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்கள் தடையின்றி கிடைத்திட நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் அமைச்சா்கள் அறிவுறுத்தினா் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தாவக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாநில அமைச்சா் திரு கே சி கருப்பணன் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார் தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி வலுவிழந்து தமிழகத்தின் உட்புற பகுதிகளில் நிலவுவதாக சென்னை வாளிலை ஆய்வு மைய துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

இந்த திருவிழாவின்போது நாளை காலை நடைபெறவுள்ள பரணி தீபத்திற்கு நான்காயிரம் பக்தர்களும் மாலையில் மகா தீபத்திற்கு ஆறாயிரம் பக்தா்களும் ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்பட உள்ளனர்

இறுதிப்போட்டிக்கு தகுதிபெற்றுள்ளார்

இறுதிப்போட்டிக்கு தகுதிபெற்றதன் மூலம் மேரிகோமிற்கு பதக்க வாய்ப்பு உறுதியாகியுள்ளது